தமிழகத்தில் முழுஊரடங்கு இன்றுகாலைமுதல் கடைபிடிக்கப்பட்டுவருகிறது

விடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் இதனால் இந்தியா இந்நோய்த் இதுகுறித்துஅவர் தொற்றுக்குஎதிரானபோராட்டத்தில் உறுதியானகட்டத்தைஎட்டியுள்ளதாககூறியுள்ளார் தடுப்பு மருந்தைஉருவாக்கும் முயற்சியில் கடந்தசிலமாதங்களாகமேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் நல்லவிளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நோய்த் தொற்றுஅறிகுறி இருக்கும் எனசந்தேகிக்கப்படுவோர் அறிகுறிஉள்ளவர்கள் மற்றும் லேசானகாய்ச்சல் இத்தகையமையங்களில் தங்கிசிகிச்சைபெற்றுக் கொள்ளலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

அவர்களைவிரிவானசுகாதாரவசதிஉள்ளமருத்துவமனைகளில்தான் அனுமதிக்கவேண்டும் என்றும் அந்தவழிகாட்டுநெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

இந்தமையத்திற்குசெல்லும் வழியும் வெளியேறும் வழியும் தனித்தனியாகஅமைக்கவேண்டும் என்றும் நுழைவாயிலில் கட்டாயமாககைகழுவகிருமிநாசினிவைக்கப்படவேண்டும் என்றும் அந்தமையத்திற்குவரும் அனைவருக்கும் உடல் வெப்பநிலைபரிசோதனைசெய்யவேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பராமரிப்பு மையங்களில் தரைமற்றும் கதவுகளின் கைப்பிடிகள் மின்துக்கிகளின் பொத்தான்கள் நாற்காலிகள் மற்றும் கைகழுவும் இடங்கள் மற்றும் பொதுவாள இடங்கள் ஆகியவற்றைநாள்தோறும் இரண்டுமுறைகிருமிநாசினியைக் கொண்டுகத்தம் செய்யவேண்டும் என்றும் அறிவறுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்டமருத்துவர்கள் அவ்வப்போது இந்தமையத்திற்குவந்து கண்காணிக்கவேண்டும் என்றும் அந்தவழிகாட்டுநெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது

அடுத்துபொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டைவிட்டுவெளியேவருவதையும் முழுஊரடங்கை தெருக்களில் தனிமனித இடைவெளி இல்லாமல் கூடி நிற்பதையும் தவிர்க்குமாறகாவல்துறைகேட்டுக் கொண்டுள்ளது அவசரமருத்துவதேவைகளுக்குமட்டும் தனியார் வாகனத்தைபயன்படுத்தஅனுமதிக்கப்படும் என்றும் வேறுஎந்தவாகனங்களுக்கும் இன்றுஅனுமதியில்லைஎன்றும் இதைமீறி இயக்கப்படும் வாகனங்கள்மீதுவழக்குப் பதிவு செய்யப்பட்டு

நெல்லைமாவட்டத்தில் முழுஊரடங்கு காரணமாக சந்தைகளும் கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

நெல்லைமாவட்டத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்துநேற்றுஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்தக் கூட்டத்தில் கலந்துகொண்டுபேசியமத்தியநிதியமைச்சர் திருமதி

பணப்பரிவர்த்தனைகள் தொடர்பாககூடுதல் விவரங்களைதெரிவிக்க இந்தப் புதியபடிவம் பயன்படும் என்றுமத்தியநேரடிவரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

விவரங்களைதெரிவிக்கவேண்டும் என்றுஅந்தவாரியம் வெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது